நடைமுறைப்படுத்தப்படுவதாக பிரதமர் திரு

முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர்

பிரதமர் திரு நரேந்திரமோடி ஹரியானாவின் சர்க்கி தேர்தல் பிரச்சாரக்கூட்டத்தில் உரையாற்றுகையில் பெண் குழந்தையை பாதுகாப்போம் திட்டம் ஹரியானாவில் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

நாடுமுழுவதும் கிராமப்புறங்களில் வளர்ச்சி திட்டங்கள் அதிகளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார் தானேஷா் பகுதியிலும் இன்று தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் நாளை அகோலா பர்த்தூர் பன்வேல் பகுதிகளிலும் நாளை மற்றாள் சத்தாராவிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு

இதனிடையே மகாராஷ்ட்ராவில் பிஜேபியின் தேர்தல் அறிக்கையை அதன் செயல்தலைவர் திரு

நட்டாவும் முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிசும் இன்று வெளியிட்டனர்

அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி இன்று விக்கிரவாண்டியிலும் நாளை நாங்குநேரியிலும் தேர்தல் பரப்புரையாற்றுகிறார் நாங்குனேரி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக கிமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கடம்போடு வாழ்வு சவலைக்காரன் குளம் பகுதிகளில் இன்று திண்ணைப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றும் வகையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்

ராம்நாத் கோவிந்த் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் நாடுகளுக்கு ஒரு வார கால அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் புறப்படுகிறார்

இதையொட்டி குடியரசுத்துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் மகளிர் ஆளுமைக்கு உலக சமூகம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுனார் பெண் தொழில்முனைவோர்கள் உருவாக்கப்பட்டு சுயசாா்புத்தன்மை உலக அளவில் அவர்களிடையே ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் உள்ளடக்கிய சமத்துவமிக்க நீடித்த வளர்ச்சிக்கு மகளிர் ஆளுமையே மையம் என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஊரக தொழில்முனைவோராக உருவெடுக்க மகளிருக்கு உகந்த சூழலை ஏற்படுத்துவதோடு வேலைவாய்ப்பிற்கான திறன் பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்த அவர் ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்குவதற்கான பாதையில் இது ஒரு முக்கிய மைல் கல் என்றார்

சிங் நாட்டின் மின்துறைகளில் தேவைக்கேற்ப முதலீடுகள் அதிகமாக கிடைக்கப்பெறும் என்று மத்திய மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் இன்று இந்திய ளிசக்தி அமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர் கடந்த சில ஆண்டுகளாக நாம் அதிகளவு மின்சாரம் உற்பத்தி செய்வதாகவும் அண்டை நாடுகளுக்கு தொடர்ந்து மின்சாரம் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார் இத்துறையில் வருவாய் இழப்புகள் குறைந்திருப்பதாக எடுத்துரைத்த அவர் அதனை மேலும் குறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு

அமெரிக்காவுடன் எந்த வர்த்தக பிணக்கும் இல்லை என்று தெளிவுபடுத்திய அமைச்சர் இருநாடுகளுக்கிடையே இருதரப்பு வாத்தகத்திற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்றார்

ஜே அப்துல்கலாமின் பிறந்தநாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கையாநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினா்

இந்தியாவை வலுவான நாடாக மேம்படுத்துவதற்கான அவரது அர்ப்பணிப்பு தேசப்பற்று தொலைநோக்கு பார்வை மக்களுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கும் என்றார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் வலுவான திறன்மிகு இந்தியா குறித்த தனது கனவை நனவாக்கும் வகையில் அவர் ஆற்றிய அர்ப்பணிப்பு என்றும் இந்திய மக்களுக்கு ஒரு உந்துசக்தியாக இருக்கும் என்றார் ராஜ்நாத்சிங் பாதுகாப்புத்துறையில் தற்சார்பை எட்ட முன்னாள் குடியரசுத்தலைவர் டாக்டர்

ஜே அப்துல் கலாம் தேசத்தை மன்னெடுத்துச்சென்ற பாதையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பினர் பின்பற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருராஜ்நாத்சிங் வலியுறுத்தினார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு இயக்குனர்களின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பு பிரிவில் இறக்குமதி தளவாடங்களை சார்ந்திருக்கும் நிலை குறைந்திருப்பதாகவும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஆயுதங்கள் முப்படைகளில் இணைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார்

ராஜ்நாத்சிங் அங்குள்ள அப்துல் கலாமின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தினார்

இதுகுறித்து எமது செய்தியாளர்

சேலம் மாவட்டத்திலும் மாற்று திறனாளி நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளி மாணாக்கர் பங்கேற்ற டெங்கு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது